நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு புதிய மாற்று பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும் என மத்திய கனரக தொழில்துறை இணை அமைச்சர் திரு அர்ஜூன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் பேனர்கள் அகற்றும் உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரித்துள்ளார்

இந்திய பொருளாதாரம் புத்தாக்கம் பெற்று வருவதற்கு தொழில்துறை உற்பத்தி மற்றும் நிரந்திர முதலீடுகள் அதிகரித்து வருவதே அறிகுறி என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் வங்கிகளின் கடன் வழங்கும் திறனை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஏற்றுமதி மற்றும் வீட்டு வசதித்துறைக்கான புதிய ஊக்குவிப்பு சலுகைகளால் பொருளாதாரம் விரைவிலேயே ஊக்கம் பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்கனவே வங்கிகளின் ஒருங்கிணைப்பு நேரடி அன்னிய முதலீட்டு விதிமுறைகளின் எளிமையாக்கம் மூலதன ஆதாயம் மீதான வரிக்குறைப்பு போன்ற பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு மோட்டார் வாகன உற்பத்தி துறைக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்

வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரிய அணைகள் கட்டப்பட்டதில் முக்கிய பங்காற்றிய புகழ்பெற்ற பொறியாளர் எம் விஸ்வேஸ்வரய்யா வின் பிறந்த நாளே பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுவதை குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக் காட்டி அன்னாரின் சீரிய பணிகளுக்கு நாடு எப்போதும் நன்றிக் கடன் பட்டிருக்கும் என்று கூறியுள்ளார் விடாமுயற்சி மற்றும் மன உறுதியின் மறு பெயராகவே திகழ்பவர்கள் பொறியாளர்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார் பொறியாளர்களின் புதுமையாக்க ஆர்வமே மனித குலத்தின் முன்னேற்றத்தை சாத்தியமாக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

அணைக் கட்டு அமைந்துள்ள கெவாடியா பகுதியில் அன்றைய தினம் நடைபெற உள்ள நமாமி தேவி நர்மதா மகோத்சவத்தின் பிரதான நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்பார் சர்தார் சரோவர் அணைக் கட்டின் உயரம் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் முறையாக அணை நிரம்புவதை கொண்டாடும் வகையில் குஜராத் அரசு இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது

கஜேந்திர சிங் ஷெகாவத் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில் இதில் கலந்து கொண்டனர்

தேசிய நல்லாட்சி மையத்திற்கும் மாலத்தீவு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இப்பயிற்சி திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது லால்பகதார் சாஸ்திரி தேசிய நிர்வாக பயிற்சி கழகத்தின் இயக்குநர் மற்றும் மூத்த கொள்கை வகுப்பாளர்கள் இப்பயிலரங்கில் உரையாற்ற உள்ளனர் அண்டை நாடுகளுக்கு முதல் முக்கியத்துவம் அளிப்பதே இந்தியாவின் கொள்கை என்று பிரதமர் திரு

அர்ஜூன் ராம் மேக்வால் இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பின்படி ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த தக்க பிளாஸ்டிக் பொருட்களை மக்கள் முற்றிலும் தவிர்க்க ஏதுவாக சென்னை ஐடி விஞ்ஞானிகள் புதிய மாற்று பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்

நாராயணசாமி கடுமையாக எச்சரித்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் கணினி பொறியாளர் சுபஸ்ரீ பேனர் விழுந்ததால் விபத்து ஏற்பட்டு பலியாகி உள்ள சம்பவம் அனைவரையும் உலுக்கி உள்ளது என்றும் புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரம் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் உறுதிப்பட கூறினார் புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பேனர் வைக்கத் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அரசியல் கட்சியினர் மற்றும் பிறர் தங்களின் பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் தவறும்பட்சத்தில் அதிகாரிகள் தொகை வசூலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பேனர் வைப்பதற்கு ஏற்கெனவே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் குறித்து மறுபரிசீனை செய்ய வேண்டி உள்ளதாகவும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பேனர்களுக்கு காப்பீடு இல்லாவிட்டால் அனுமதியை ரத்து செய்ய நேரும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார் இடைஞ்சலாக உள்ள பேனர்கள் குறித்து புகைப்படமாகவோ அல்லது புகார்களாகவோ அரசிற்கு அனுப்பினால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களால் தேர்தெடுக்கப்பட்ட அரசை துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து அவமதித்து வருவதாகவும் இது தொடர்பான வழக்கில் கூடுதல் தகவல்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உள்ளதாகவும் கூறினார்

கமலக்கண்ணன் மற்றும் பல்வேறு தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார் இந்தியாவில் மும்மொழி கொள்கையை பின்பற்றுவதே சரியானதாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தினார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்இந்தியாவில் பலமொழி மதம் காலாச்சாரத்தை பின்பற்றும் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் இந்தியாவிற்கு ஓரே மொழி இந்தி என்று டிவிட்டரில் உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா கூறியிருப்பது ஏற்கதக்கதல்ல என்றார் புதிய கல்வி கொள்கை தபால்துறை தேர்வில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே வினாத்தாள் போன்ற மத்திய அரசின் இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து திரு அமீத் ஷாவின் கருத்திற்கு தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு உருவாகி இருப்பதையும் அவர் சுட்டி காட்டினார்

இதற்கான வரவேற்பு விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று காலை நடைபெற்றது ஜக்கி வாசுதேவ் உடன் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பேசுகையில் காவிரியின் கடைமடை பகுதியான காரைக்காலில் அரசு சார்பில் மரங்கள் நடப்படும் என உறுதி அளித்தார் நீர்நிலைகளை பாதுகாக்க மக்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறிய அவர் புதுவை பகுதி கரியமாணிக்கம் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகளை மக்களே தூர்வாரி பாதுகாத்து வருவதாக குறிப்பிட்டார்

ஆறுகளை விட அதிக நீர் மண்ணில் தான் இருப்பதாகவும் வேளாண் முறை வன வளர்ப்பு மூலமாக மண் வளத்தை மீட்டால் மட்டுமே கடல் நீர் உட்புகுதல் போன்ற பிரச்சனைகளை தவிர்த்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க முடியும் என்றும் கூறினார் சத்குருவின் இந்த செய்தி மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எடுத்துச் செல்லப்படும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நன்றி உரையில் தெரிவித்தார் பசுமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சற்குரு ஜக்கி வாசுதேவ் ராஜ்நிவாஸ் வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார்

சிவா தலைமையில் திமுக தொண்டர்கள் அண்ணா சாலையில் உள்ள அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அஇஅதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு